இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தாா்

ஆயிரம் ருபாய் ரொக்கத்தொகையுடன் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை உள்ளிட்ட பொங்கல் பொருட்களும் பயனாளிகளுக்கு வழங்கப்படவுள்ளன

தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார்

குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை இம்மாவட்டத்தில் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த விழாவில் துணை முதலமைச்சர் திரு ஒபள்ளீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் உட்பட பலர் கலந்துகொண்டனர் மாசில்லா தமிழகம் திட்டத்தின் கீழ் மின்சாரத்தால் இயங்கும் ஆட்டோக்களின் சேவையையும் முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார்

அண்மையில் முதலமைச்சர் திரு பயணத்தின்போது தபாயில் ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்த அடிப்படையில் மின்சாரத்தால் இயங்கும் ஆட்டோக்கள் பயன்பாடு அமலுக்கு வந்துள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

புத்தில்லி வந்துள்ள இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சேவை பிரதமர் மோடி சந்தித்தப்பின் வெளியிட்ட கூட்டறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அதிபருடன் நடந்த சந்திப்பு ஆக்கபூர்வமாக அமைந்திருந்ததாகவும் இலங்கை அனைத்து வகையிலும் வலுவான வளர்ச்சி பெற்ற நாடாக விளங்கவேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டாா் இலங்கையில் தமிழா்கள் அமைதியாக வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தவும் சம உரிமை நீதி ஆகியவை அவர்களுக்கு கிடைக்கப்பெற்று கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடத்துவதற்கு இலங்கை அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்லும் என்பதில் இந்தியா மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இலங்கை அதிபரிடம் தெரிவித்தார் இருநாடுகளுக்கு இடையேயான மீனவர்கள் பிரச்சினை நீண்டகாலமாக இருந்து வருகிறது என்றும் இருப்பினும் இந்திய மீனவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட படகுகளை விடுவிக்க இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று இலங்கை அதிபர் தெரிவித்தாா் பருவநிலை மாற்றம் தொடர்பான தேசிய செயல் திட்டத்தின்கீழ் தேசிய கடலோர இயக்கத்தை நிறுவ அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய வனம் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் மக்களவையில்இன்று கேள்விநேரத்தின்போது இதனை தெரிவித்த அமைச்சர் கடற்கரைப்பகுதியிலும் கடல் பகுதியிலும் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் தாக்கத்தை சமாளிப்பது இந்த இயக்கத்தின் நோக்கமாக இருக்கும் என்றார்

கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் ஊராட்சி பெட்டமுகிலாளம் மலைக் கிராமத்தில் மத்திய அரசின் களவிளம்பரத்துறை சார்பில் ஊட்டச்சத்துத் திட்டம் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் திட்டம் ஆகியவை பற்றிய விழிப்புனர்வு பேரணியும் கருத்தரங்கும் இன்று நடைபெற்றது

இதன் நிறைவாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சிறந்த சிகிச்சையை அளிப்பதால் பேறுகால இறப்புகள் மலை கிராமங்களில் வெகுவாக குறைந்துள்ளது என்றார் இந்த நிகழ்ச்சியையொட்டி நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றிபெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன நாடாளுமன்ற சுட்டமன்ற தேர்தல்களின்போது வாக்குப்பதிவு செய்யப்பட்ட மின்னணு இயந்திரங்கள் பொதுவாக கல்லூரிகள் அல்லது பிற இடங்களில் பாதுகாத்து வைக்கப்படுவது வழக்கம் தற்போது இதற்கென தனியாக பாதுகாப்பு கட்டிடம் கட்டுவதற்கு மாநில அரசு முடிவு செய்துள்ளது இதன்படி தமிழகத்திலேயே முதல் முறையாக மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதகாப்பாக வைப்பதற்காக கட்டிடம் திருவள்ளுரில் கட்டப்படவுள்ளது இதற்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் இன்று அடிக்கல் நாட்டினார்

இதையொட்டி அவரது சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மணிமேடை சந்திப்பில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு பல்வேறு அமைப்பினர் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வங்கக்கடலின் தென்மேற்குப் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு கழ்ற்சி காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

உள்ளாட்சித் தேர்தல் குறித்து விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் ஆட்சியர்கள் மற்றும் பயிற்சி ஆட்சியர்களுடன் மாநில தேர்தல் ஆணையர் திரு பழனிச்சாமி இன்று ஆலோசனை நடத்தினார்

சிவகங்கை மாவட்டத்தில் மானிய விலையில் இருசக்கர வாகனம் பெறுவதற்கு நகராட்சி பேருராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு ஜெயகாந்தன் தெரிவித்துள்ளார்